வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இன்று பங்களாதேஷ் நாட்டில் அரசு முறை பயணம் மேற்கொள்கிறார்

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான நான்காவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது அர்ஜென்டினா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்திய வீரர் சுமித் நாகல் காலிறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளார்

சர்வதேச உயிரி இந்தியா மாநாட்டின் நிறைவுநாள் மற்றும் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் அண்மை காலங்களில் பல்வேறு தொழில்துறைகளில் உயிரி தொழில்நுடபம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார்

வேளாண் மற்றும் அகு சார்ந்த துறைகளில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான புதிய அனுகுமுறைகளையும் உயிரி தொழில்நுட்பத்துறை கண்டறிய வேண்டும் என்று திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தினார் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இன்று பங்களாதேஷ் நாட்டிற்கு அரசு முறை பயணம் மேற்கொள்கிறார் தலைநகர் டாக்காவில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஷேக் ஹசினா வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல் மோமன் ஆகியோரை சந்தித்து பேசவுள்ளார் இது குறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பயணத்தின்போது இந்தியா பங்களாதேஷ் இடையேயான இருதரப்பு உறவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து திரு ஜெய்சங்கர் விவாதிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது

சபகர் துறைமுக தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கப்பல் மற்றும் துறைமுகத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஆகியோர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார் ஆப்கானிஸ்தான் ஆர்மேனியா ஈரான் ககஸ்தான் ரஷ்யா ஸ்பெகிஸ்தான் அகிய நாடுகளின் அமைச்சர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொள்கின்றனர் அதனை தொடர்ந்து துறைமுக கட்டமைப்பு வளர்ச்சி தொடர்பாக இரண்டு கருத்தரங்குகளும் நடைபெறவுள்ளன மேற்கு வங்க சுட்டப்பேரவை தேர்தலுக்காக வேட்பாளர்களை இறுதி செய்யுயம் பணியில் பல்வேறு கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன முதல் இரண்டு கட்டங்களில் போட்டியிடவுள்ள பிஜேபி வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக அக்கட்சியின் மாநில தலைவர் இன்று மாலை புதுதில்லி செல்கிறார் இதேபோல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக அக்கட்சியின் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது காங்கிரஸ் இடதுசாரி ஐ எஸ் எப் கட்சிகளின் கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

அங்கு கட்சிகள் இடையே தொகுதி பங்கீடு வேட்பாளர்களை இறுதி செய்வது போன்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்கிடையே தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி அசாம் மாநிலத்தில் காவல்துறை உயரதிகாரிகள் பத்து பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழக சுட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அஇஅதிமுக மற்றும் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதிப்பங்கீட்டை இறுதி செய்வது தொடர்பாக தொடர்ந்து பேச்சுக்கள் நடைபெற்று வருகின்றன

அஇஅதிமுக தேமுதிக இடையேயும் பேச்சுக்கள் நடைபெற்றன திமுக தரப்பில் காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரி கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுக்கள் நடத்தப்பட்டு வருகிறது

இதற்கிடையே கௌதமாவா கென்யா ருவாண்டா காங்கோ செனகல் ஆகிய நாடுகளுக்கு கோவிட் தடுப்பு மருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது தெற்கு சூடானின் அமைதி வளர்ச்சி செழுமை ஆகியவற்றிற்காக இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

தெற்கு சூடானில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அமைதி நடவடிக்கைகளை இந்தியா வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார் பஹ்ரைன் நாட்டிற்கான இந்திய தூதர் திரு பியூஸ் ஸ்ரீவஸ்தவா அந்நாட்டு வெளியுறவு அமைமச்சர் திரு அப்துல் லத்தீஃப் பின் ரஷித் அல் சயானியை சந்தித்து பேசினார் அப்போது இருதரப்பு பொதுவான விவகாரங்கள் குறித்து இருதரப்பிலும் விவாதித்ததாக பஹ்ரைன் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது கோவிட் தொற்று கட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை இணைந்து செயல்படுவது குறித்தும் இருவரும் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

இது குறித்த அறிக்கையை நேற்று சுட்டப்பேரவையில் அம்மாநில மின்துறை அமைச்சர் திரு நிதின் ராவத் வெளியிட்டார் மகாராஷ்டிரா மாநிலத்தின் மின்துறையின் கணினிகள் வாயிவாக இந்த சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து உள்துறை அமைச்சர் விசாரித்து வருவதாகவும் அவர் கூறினார் இதேபோன்ற தாக்குதல் உலகின் பல்வேறு நாடுகளில் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எதிர்காலத்தில் மும்பையில் இதுபோன்ற இடர்பாடுகள் ஏற்படாவண்ணம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மகாராஷ்டிரா மின்துறை அமைச்சர் குறிப்பிட்டார்

நான்கு போட்டிகளை கொண்ட இத் தொடரில் இரண்டு ஆட்டங்களில் இந்திய அணியும் ஒரு ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்றுள்ளன உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு முன்னேற இந்திய அணி இப்போட்டியை டிரா செய்தாலே போதுமானதாகும் அர்ஜென்டினா ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்திய வீரர் சுமித் நகல் காலிறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளார்

சுவிஸ் ஓபன் பேட்மின்டன் போட்டியில் இந்திய வீரர்கள் இன்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பங்கேற்கின்றனர் ஆடவர் பிரிவில் சாய் பிரனீத் கே ஸ்ரீகாந்த் அஜய் ஜெய்ராம் சௌரவ் வர்மா ஆகியோரும் மகளிர் பிரிவில் பி வி சிந்துவும் விளையாடவுள்ளனர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராஜ் செட்டி இணை பங்கேற்கிறது மகளிர் இரட்டையர் பிரிவில் அஸ்வினி பொன்னப்பா சிக்கி ரெட்டி இணை பங்கேற்கிறது கலப்பு இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் அஸ்வினி பொன்னப்பா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பங்கேற்கின்றனர் ஆடவர் பிரிவில் எச் எஸ் பிரனாய் காஷியப் ஆகியோரும் மகளிர் பிரிவில் சாய்னா நேவாலும் முதல் சுற்றில் தோல்வியடைந்தனர் பாக்சம் குத்துச் சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனை மேரிகோம் அரை இறுதி கற்றுக்கு முன்னேறியுள்ளார்